பிரதமர் திரு நரேந்திர மோடி மகளிர் சுயஉதவிக் குழுவினரிடம் நாளை காணொலிமூலம் உரையாடுகிறார்

இத்திட்டங்களின் செயலாக்கத்தால் தாங்கள் அடைந்த பயன்கள் குறித்து சுயஉதவிக் குழுவினர் பிரதமரிடம் நேரில் எடுத்துரைக்கின்றனர் தமிழகத்தை சார்ந்த மாற்றுத்திறனாளிகள் பீஹார் சட்டீஸ்கட் ஜார்கண்ட் மத்தியபிரதேசம் ராஜஸ்தான் மகாராஷட்ரம் தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்களை சேர்ந்த சுயஉதவி குழுவினர் பிரதமரிடம் உரையாற்ற உள்ளனர்

பஞ்சாப் மாநிலம் முக்சார் மாவட்டத்தில் உள்ள மலோட்டில் விவசாயிகளின் பேரணியில் தற்போது உரையாற்றும் அவர் எல்லைப் பாதுகாப்பு மட்டுமின்றி உணவு பாதுகாப்பு திட்டங்களுக்கும் பஞ்சாப் மாநில மக்கள் பெரும்பங்காற்றி வருவதாக குறிப்பிட்டார்

ப் பயிர்களுக்கான குறைந்த பட்ச ஆதரவு விலையை உயர்த்தியதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இப்பேரணி நடைபெறுகிறது

குடும்பக்கட்டுப்பாடு மனிதஉரிமை என்பதே இந்தாண்டின் கருப்பொருளாகும் இத்தினத்தையொட்டி தமிழகத்தின் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் விழிப்புணர்வு பேரணிகள் நடைபெறுகின்றன திருச்சியில் மக்கள் தொகை விழிப்புணர்வு பேரணியை மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு வெல்லமண்டி என் நடராஜனும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திருமதி வளர்மதியும் துவக்கிவைத்தனர் நிகழ்ச்சியில் பேசிய திரு வெல்லமண்டி நடராஜன் மக்கள் தொகை பெருக்கத்தை கட்டுப்படுத்த மக்களிடையே குடும்பநல விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவர்தம் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார்

முன்னதாக மக்கள் தொகை விழிப்புணர்வு உறுதிமொழி அமைச்சர்கள் முன்னிலையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அரியலூரில் உலகமக்கள் தொகை விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி விஜயலட்சுமி தொடங்கி வைத்தார்

தருமபுரியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி எஸ் மலர்விழி தொடங்கி வைத்த பேரணியில் ஏராளமான பள்ளிமாணாக்கர் கலந்துகொண்டனர் நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ஷில்பா பிரபாகர் சதீஷ் இப்பேரணியை தொடங்கி வைத்தார் வேலூரில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு எஸ் ஏ ராமன் விழிப்புணர்வு பேரணியை துவக்கிவைத்தார்

விழுப்புரத்தில் நடைபெற்ற பேரணியை மாவட்ட தலைமை மருத்துவ இணை இயக்குநர் திரு சுந்தர்ராஜன் துவக்கிவைத்தார்

மாநில இந்துசமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேவூர் ராமச்சந்திரன் ஆட்சித்தலைவர் திரு கந்தசாமி உள்ளிட்டோர் இதில் கலந்துகொண்டனர்

இதனிடையே மக்களவை சுமூகமாக நடைபெறுவதை உறுதிசெய்ய மக்களவை தலைவர் திருமதி

இந்த தண்ணீர் நாளை பிற்பகல் பிலுகுண்டுலு வந்தடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது

மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்குச் செல்லுமாறு கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஹரிஹரன் கேட்டுக்கொண்டுள்ளார்

இதையொட்டி தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே கட்டாலங்குளம் அழகு முத்துக்கோன் மணிமண்டபத்தில் அமைந்துள்ள அவரது சிலைக்கு மாநில செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சந்தீப் நந்தூரி உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்

இந்த போட்டியில் வெற்றிபெறும் அணி வரும் ஞாயிற்றுக்கிழமை மாஸ்கோ லூஷ்னிக்கி விளையாட்டரங்கில் நடைபெறும் இறுதி ஆட்டத்தில்

இதனிடையே